கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார்

இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வலுவான உறுதியான தற்சார்பு மிக்க நாட்டை கட்டி எழுப்ப சுபாஷ் சந்திரபோஸின் சிந்தனைகள் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்குள்ளார்

தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கோவையில் நேற்று தொழில் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியபோது இதனை தெரிவித்த அவர் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் தொழில்துறையினருக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்படுவதால் மின்வெட்டே இல்லாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் இம்மாவட்டத்தில் எங்கெல்லாம் பாலம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் பாலங்கள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் கோவை மாநகர மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தக் கூட்டத்தில் பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மாவட்டத்தில் அனைத்து சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டுள்ளதால் சாலை விபத்துக்கள் குறைந்துள்ளதாக கூறினார் மாவட்டத்தில் அனைத்து குளங்களும் தூர்வாரப்பட்டுள்ளது என்றும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

சென்னையில் நேற்று இத்திட்டம் தொடர்பான மாநில வேலை உறுதி மன்றக்குழுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர்

இதுகுறித்து அவர் விடுத்துள்ள முகநால் பதிவில் அன்றாட கூலித் தொழிலாளரகள் பணிக்கு செல்ல வேண்டிய கடடாயத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறினார்களே தவிர உள்நோக்கத்துடன் நடந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார் பதியப்பட்ட வழக்குகளால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறிவாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்

தட்சிணாமூர்த்தி தெரிவித்தள்ளார் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜுடன் கற்காத்தகுடி கருங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் உரிய நிவாரணம் வழங்க கள ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

இருவரிச் செய்திகள் புதுதில்லியில் குடியரசு தின விழாவின் இறுதி ஒத்திகை இன்று ராஜ்பாத்தில் நடைபெறவுள்ளது

மேற்குவங்கத்தில் அமைதியாகவும் நேர்மையான முறையிலும் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார்

வந்தே பாரத் ரயிலுக்கான ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகளை ரயில்வே இறுதிப்படுத்தியுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்து ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று மலேசிய இணையை எதிர்கொள்கிறது கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி அஸ்வினி பொன்னப்பா இணை தாய்லாந்து இணையை எதிர்கொள்கிறது